இலங்கை செல்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் நேற்றிரவு உரையாற்றினா்

நீட்டிப்பது தொடர்பாள அறிவிப்பு ஆணையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது

பங்களாதேஷை வென்றது

ஆஸ்திரேலியாவின் ஆஷ்லெஹ் பார்டீ வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாடுகள் பயணத்தின் நிறைவு கட்டமாக இன்றுகாலை இலங்கை செல்கிறார் மாலத்தீவிலிருந்து இலங்கை தலைநகர் கொழும்புக்கு செல்லும் அவர் அந்நாட்டின் அதிபர் திரு மைத்ரி பாலசிறிசேனாவை சந்திதது பேச்சு நடத்துகிறார் முன்னதூக அவருக்கு அதிபர் செயலகத்தில் முறைப்படி அரசு மரியாதைகளுடன் வரவேற்பு அளிக்கப்படுகிறது இவங்கை எதிரக்கட்சி தலைவர் திரு மஹிந்தா ராஜபக்சே தமிழ் தேசிய கூடடணியின் தலைவர் திரு சம்பந்தன் ஆகியோருடனும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தவுள்ளார் இலங்கையில் ஈஸ்டர் தினத்தன்று திகழ்த்தப்பட்ட தாக்குதல்களையடுத்து அந்நாட்டுக்கு செல்லும் முதல் வெளிநாட்டு தலைவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது இவங்கைக்கு தமது ஆதரவை தெரிவிக்கும் விதமாகவும் அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் என்ற இந்தியாவின் கொள்கையை எடுத்துரைக்கும் விதமாகவும் பிரதமரின் இந்த பயணம் அமைந்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை திருப்பதி திருமலை ஏழுமலையான் ஆலயத்தில் வழிபாடு செய்கிறார் இவங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்றுமாவை அவர் திருப்பதி வருவதை முன்னிட்டு அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆந்திர மாநில தலைமை செயலாளர் திரு எல் வி சுப்பிரமணியன் திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளுடனும் சித்தூர் மாவட்ட ஆட்சியருடனும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் தீவிரவாதம் மனிதகுலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் இதை ஒடுக்க உலகத் தலைவா்கள் இணைந்து செயல்படவேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறத்தியுள்ளார் இரண்டு நாள் பயணமாக நேற்று மாலத்தீவு சென்ற பிரதமர் நேற்றிரவு அந்நாட்டு நாடாளுமன்றமான மஜிலீஸில் உரையாற்றினார் ஒருசில நாடுகளின் அரசுகளே தீவிரவாதத்தை ஊக்குவிப்பது ஆபத்தானது என்று அவர் தெரிவித்தார் தீவிரவாதத்தை ஒடுக்கவும் பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்னைகளை எதிர்கொள்ளவும் உலகளவில் கால வரையரையுடன் கூடிய விரிவான திட்டம் வகுக்கப்பட வேண்டும் என்றார் கடல்சார் பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்தியாவும் மாலத்தீவும் இணைந்து செயல்படவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அனைவருக்குமான வளர்ச்சி அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற கொள்கை என்ற அடிப்படையில் தமதுஅரசு செயல்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டாா் இந்த கொள்கை இந்தியாவுக்கு மட்டுமானது அல்ல என்றும் அண்டை நாடுகள் மற்றும் ஒட்டு மொத்த உலகத்திற்குமானது என்றும் அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சோலிஹ் உடன் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகிப்பது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார் பின்னர் இரு தலைவர்களும் இணைந்து மாலத்தீவின் கடலோர பகுதிகளுக்கான ரேடார் கண்கானிப்பு திட்டத்தையும் மாலத்தீவு பாதுகாப்பு படைகளுக்கான நவீன பயிற்சி மையத்தையும் தொடங்கி வைத்தனா் இந்த இரு திட்டங்களும் இந்தியாவின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இரு தலைவர்களின் முன்னிணியில் உயர்நிலைக் குழு பேச்சு வார்த்தையும் நடைபெற்றது அதை தொடர்ந்து கப்பல் போக்கவரத்து கனதாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மாலத்தீவின் உயரிய விருதான நிசான் இகதீன் விருதை அந்நாட்டு அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சோலிஹ் வழங்கி கவுரவித்தார் தமது மாலத்தீவு பயணம் இருநாடுகளுக்கும் இடையேயான வலுவான பிணைப்பை உறுதிசெய்யும் விதமாக அமைந்துள்ளது என்றும் பல்வேறு துறைகளில் இது ஒத்துழைப்பை மேலும் அதிகிக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் கொச்சியிலிருந்து மாலத்தீவு தலைநகர் மாலி வரை படகு போக்குவரத்தை தொடங்க இந்தியாவும் மாலத்தீவும் ஒப்புக்கொண்டுள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடி மாலத்தீவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது

மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது குறிதது மகிழ்ச்சி தெரிவித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயவாளர் திரு விஜய் கோகலே முதல்முறையாக மாலத்தீவுக்கும் கொச்சிக்கும் இடையே பயனிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கான படகு சேவை தொடங்கப்படவுள்ளது என்றாா் பிரதமின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அனைத்து விவசாயிகளுக்கு விரிவுப்படுத்துவது தொடர்பான அறிவிப்பை மத்தியஅரசு முறைப்படி வெளியிட்டுள்ளது

இத்தொடர்பான அறிவிப்பை வெளயிட்டுள்ள வேளாண் துறை அமைச்சகம் அனைத்து மாநில அரசுகளுக்கும் கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளது அதில் இந்த திட்டத்தின்கீழ பயனடையக்கூடிய விவசாயிகளை கண்டறியுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது

ஆயுஷ்மாள் பாரத் திட்டத்தை செயல்படுத்தப் போவதில்லை என்று தில்லி அரசு கூறியிருப்பது ஏற்புடையது அல்ல என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதுதொடர்பாக அவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் மக்களின் ஆரோக்கியத்தில் மாநிலஅரகக்கு அக்கறையில்லை என்பதையே இது காட்டுவதாக குறைகூறியுள்ளார் தில்லியில் இலவச க்காதார காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுவதால் ஆயுஷ்மான பாரத் திட்டத்ததை செயல்படுத்தேவையில்லை என்று மாநில அரசு கூறியிருப்பது சியான நடவடிக்கை இல்லை என அவர் வெளியிட்டுள்ளார் ஏற்களவே அரசால் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் இன்னமும் அமலுக்கு வராமல் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயுஷ் மான் பாரத் திட்டததை தில்லியில் செயல்படுத்தி அதன் பலன்களை மக்களுக்கு கொன்டு சேர்ககுமாறு தமது கடிதத்தில் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் திரு ஹா்ஷ் வா்தன் கேட்டுக்கொண்டுள்ளாா்

நேற்று நடைபெற்ற இதற்கான அணிவகுப்பில் தென்மேற்கு மண்டல ரானுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜென்ரல் திரு செரீஷ் மதாசன் பங்கேற்றார் ஆப்கானிஸ்தான்

அவர்கள் மத்தியில் பேசிய ஜென்ரல் செரீஷ் மதாசன் உண்மையான நாட்டுப் பற்றுடனும் தேசத்தின்மீதான அக்கறையுடனும் பொறுப்புணர்வுடனும் வீரர்கள் கடமையாற்றவேண்டும் என்று வலியுறுத்தினாா்

டெஹாள் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது சாலையோரத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டுவெடித்து இச்சம்பவம் நேரிட்டது இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை

பிரெஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரேலியாவின் ஆஷ்லெஹ் பார்ட சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார்